தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன

கூட்டணியில் இணைந்துள்ளது

திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

போட்டியில்ஆஸ்திரேலிய அணி வெற்றிபெற்றது

புதுதில்லியில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா மக்களவைத் தேர்தல் அட்டவணையைய் வெளியிட்டார்

ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மகாராஸ்டிரா ஒடிசா மாநிலங்களில் நான்கு கட்டமாகவும் ஜம்மு கஷ்மீரில் ஐந்து கட்டமாகவும் தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்காளம் பீஹார் மற்றும் உத்திரபிரதேசத்தில் ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறும்

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது

மக்களவை தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா தனது டுவிட்டர் பக்கத்தில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய தேர்தல் நடைமுறைகளின் சிறப்பை அவர் பாராட்டியுள்ளார் தேர்தல் அறிவிப்பை வரவேற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தேர்தல் வெற்றி உண்மையை உரைக்கும் என்று கூறியுள்ளது தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாகவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் ஆகியோரும் தேர்தல் அறிவிப்பை வரவேற்றுள்ளனர் தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது இதற்கான ஒப்பந்தம் சென்னையில் நேற்று கையெழுத்தானது

இதன்படி நான்கு மக்களவை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன

எத்தனை வாக்குச்சாவடிகளில் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் என்பது குறித்து இந்திய புள்ளியியல் நிறுவனம் அளிக்கும் அறிக்கைக்கு பின்பு முடிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் ஒப்புகை சீட்டுகளை கொண்டு வாக்குகளை சரிபார்க்கும் பணி நடைபெறும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது

பிங்லிஷ் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் இதற்கிடையே அந்த பகுதியில் இணைதள சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது எத்தியோபியா விமான விபத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சக ஆலோசகர் ஒருவர் உட்பட நான்கு இந்தியர்கள் உயிரிழந்ததாக வெளியறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு எத்தியோப்பியாவில் உள்ள இந்திய தூதரகத்தை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியர்கள் வைத்தியா பன்நாகேஷ் பாஸ்கர் வைத்தியா அன்சின் அன்நாகேஷ் நுகவரப்பு மனீசா சிக்காகார்க் ஆகியோர் உயிரிழந்ததாக எத்தியோபிய அரசு தெரிவித்துள்ளது உயிரிழந்த திருமதி சிக்கா கார்க் சுற்றுசூழல் அமைச்சக ஆலோசகராக பணியாற்றினார் என்றும் நைரோபியில் ஐ நா சுற்றுச்சூழல் கூட்டத்தில் கலந்துகொள்ள அவர் சென்றிருந்தார் என்றும் திருமதி சுஷ்மா சுவராஜ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்

விபத்துக்கான காரணம் இன்னமும் தெளிவாகத் தெரியவில்லை இந்த ஆண்டிற்கான பத்மவிருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார் புது தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன

மறைந்த திரைப்பட நடிகர் காதர்கானுக்கு பத்மஸ்ரீ விருதும் அகாலிதள் தலைவர் சுக்தேவ் சிங் தீன்ஷா மற்றும் மறைந்த பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நய்யாள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர்

இது குறித்து பன்னாட்டு கூட்டுப்படை செய்தி தொடர்பாளர் கூறுகையில் நைஜிரியா சாட் கேமரோன் உள்ளிட்ட நாடுகளின் கூட்டுப்படை நேற்று நடத்திய தீவிரவாதிகள் வேட்டையில் தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார்

சீனா உடனான வர்த்தகம் குறிப்பித்தக்க அளவில முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது

சீனா அதிகாரிகளுடன் கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சீனா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் கடந்த ஒராண்டாக மோதல் நிலவி வந்தது

தற்போதைய பேச்சுவார்த்தையில் வர்த்தக பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணப்பட்டது

மொஹாலியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது

ஆஸ்திரேலிய அணியின் கும்மிங்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்

இந்த தொடரில் தற்போது இரு அணிகளும் தலா இரண்டு போட்டிகளில் வென்று சம நிலையில் உள்ளது

இந்தியாவின் சிவதாப்பா கோவிந்த் சஹானி முகமது ஹஸாமுதின் மற்றும் தினேஷ் டாடர் ஆகியோர் வெள்ளி பதக்கங்களை வென்றனர்